முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிச்சாமி சென்னை காமராஜர் சாலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம் ஜி ஆர் நூற்றாண்டு வளைவிற்கு இன்று அடிக்கல் நாட்டினார்

ஆய்வு இன்று முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது

ஆசிய விளையாட்டு போட்டியின் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோஹன் போபன்னா திவித் சரண் இணை இறுதிச்சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

குஜராத் மாநிலம் வல்சாதில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மின்னனு கிரகப்பிரவேச சான்றிதழை இன்று வழங்கி பேசிய அவர் இடைத்தரகர்கள் இல்லாமல் சாமானிய மக்களுக்கு வீடுகள் கிடைக்க செய்வதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் பெண்களின் பாதுகாப்பிற்கு சொந்த வீட்டின் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார்

எடப்பாடி

பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் பாரத் ரத்னா டாக்டர்

நூற்றாண்டு வளைவிற்கு இன்று அடிக்கல் நாட்டினார்

இந்த விழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துகொண்டனர்

மேலும் பிளாஸ்டிக் பயன்பாடுகளை தவிர்ப்பது அவற்றை மறுசுழற்சி செய்வது தொடர்பான குறும்படத்தையும் அவர் வெளியிட்டார் மாசில்லா தமிழகத்தை உருவாக்கிட மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தமிழக அரசின் சாா்பில் விளம்பர துாதுவராக நியமிக்கப்பட்ட திரைப்பட நடிகர் விவேக்கையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார் இதன் தொடர்ச்சியாக மாவட்ட அளவில் பிளாஸ்டிக் மாசில்லா தமிழ்நாடு பிரச்சாரத்தை அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நாளை மற்றாள் துவக்கிவைக்கின்றனர்

இதன் மூலம் சுகாதார வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள முடிவதோடு சீர்கேடுகளையும் தவிர்க்க முடியும் என்றார்

இந்நிகழ்ச்சியில் துணைமுதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமமைச்சர்கள் திரு

செங்கோட்டையன் டாக்டர் நிலோபர் கபில் திருமதி

ராஜலட்சுமி திருமதி

அவரது ஓய்வு காலத்தின்போது மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நிதியமைச்சர் பொறுப்பை கூடுதலாக கவனித்தார்

முசிறியிலிருந்து முக்கொம்பு வழியே கரூர் செல்லும் போக்குவரத்து தடைபட்டிருப்பதால் மாணவர்களின் நலன் கருதி மாற்றுப்பாதையில் கூடுதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதனிடையே மேலணையை ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை முதன்மை செயலர் திரு

பிரபாகர் மேலணை உடைப்பால் பாதிப்பு ஏதும் இல்லை என்றும் நீர்திறக்கும் பகுதி பாதுகாப்பாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார்

விவசாயத்திற்கு தேவையான நீர் காவிரியில் திறக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

தனிச்செயலர் திரு

என்று திமுக செயல்தலைவா் திரு மு க

ட்விட்டரில் இன்று இதை தெரிவித்த அவர் இந்த பாதிப்பிற்கு அஇஅதிமுக அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்ற கூறினார் காவிரி டெல்டா பகுதிகளில் அனைத்து அணைகளின் பாதுகாப்பு குறித்து செய்து முன்னெச்சரிக்கை சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள ஆய்வு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர்கள் மற்றும் வல்லுனர்கள் அடங்கிய குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இக்குழுவின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப அணைகளை பாதுகாக்கும் வகையில் சீரமைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

கோ குற்றம் சாட்டியுள்ளார் கல்லணை கால்வாய் ஆய்வு தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டத்தில் கல்லணை கால்வாய் செல்லும் பகுதிகளான தோகூர் கிளியூர் கடம்பங்குடி சோளகன்பட்டி கிராமங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரை இன்று ஆய்வு செய்தார் செல்லும் தண்ணீர் அளவு கால்வாயில் குறித்தும் கால்வாயின் இருகரைகளும் பாதுகாப்பாக உள்ளதா எனவும் பொதுப்பணித்துறை அலுவலர்களிடம் அவர் கேட்டறிந்தார்

கிருச்சி மாவட்டத்திலிருந்து அனுப்பப்பட்ட நிதியுதவி மற்றம் நிவாரணப்பொருட்கள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

கலெக்டர் வாய்ஸ் ஆசிய விளையாட்டு ஜகார்த்தாவில் நடைபெறும் ஆசிய விளையாட்டு போட்டியின் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபன்னா திவித் சரண் இணை இறுதிச்சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

மகளிர் ஒற்றையர் பிரிவில் அங்கீதா ரெய்னா வெண்கலப்பதக்கம் வென்றார்